மக்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

சிறப்பாக செயல்பட்டு வருவதாக குனதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ் வர்தன் கூறியுள்ளார்

வால்மீகி நகர் மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட உள்ளன

தானியங்கி தீயணைப்பு கருவியை பாதுகாப்புத்துறை விஞ்ஞானிகள் உருவாக்கி உள்ளனர்

பெருமளவிலான வெடிப் பொருட்கள் மற்றும் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இனி விரிவான செய்திகள் தீபாவளி பண்டிகையை உள்நாட்டு உற்பத்தி பொருட்களை பயன்படுத்திக் கொண்டாடுமாறு நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் உத்திரபிரதேச மாநிலம் வாரணாசி மக்களவை தொகுதியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை பயன்படுத்தி தீபாவளி பண்டிகையை னெண்டாடுவது நமது கடமை மற்றும் பொறப்பு என்றார்

களதாரத்துறையில் சிறப்பான பனிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் வாரணாசி தொகுதி தற்போது முக்கிய மருத்துவ மையமாக உருவெடுத்துள்ளது என்றார் வாரனாசி தொகுதி அனைத்து பிரிவுகளிலும் வளர்ந்து வருவதால் பூர்வாஞ்சல் பகுதியை சேர்ந்த மக்கள் இனி தில்லி மும்பை போன்ற பெரு நகரங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படாது என்றும் அவர் கூறினார் புதிய வேளாண் சட்டங்கள் இடைத்தரகர்களின் தலையீட்டை அகற்றி விவசாயிகள் நேரடியாக பயன்பெற உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் சுயசார்பு நிதி உதவித் திட்டம் கோவிட் பெருந்தொற்று காலத்தில் சாலையோர சிறு வியாபாரிகளுக்கு உதவிகரமாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட சொத்தரிமை அட்டை திட்டம் கிராமப்புறங்களில் நிலவி வந்த பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது என்றும் திரு நரேந்திர மோடி கூறினார் கோவிட் பெருந்தொற்று பரவல் மற்றும் பாதிப்புகளை கட்டுப்படுத்துவதில் பெரிய மற்றும் வளர்ந்த நாடுகளைவிட இந்தியா சிறப்பான முறையில் பணியாற்றி வருவதாக மத்திய சுகாதாரத் துறை அமைச்சர் டாங்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார் தொற்று பாதிப்பு அதிகமுள்ள ஆந்திரா கேரளா தெலங்கானா உள்ளிட்ட மாநில முதலனமச்சர்களுடன் காணொலி ஷட்சி மூலம் ஆலோசளை நடத்திய அவர் ஒரே விதமாள அனுகுமுறைகளை ஒட்டுமொத்த நாடும் ஒருங்கிணைந்து பின்பற்றி வருவதாக குறிப்பிட்டார் நாட்டில் முதன்முறையாக கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு தொற்று பரவல் ஏற்பட்ட உடனேயே மத்திய அரசு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக சுட்டிக்காட்டினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமயில் ஒட்டுமொத்த நாடும் ஊரடங்கு நடைமுறையை உறுதியாக பின்பற்றியதாகவும் அவர் கூறினார் அதேபோன்று ஊரடங்கு தளர்வுகளும் உரிய முறையில் மேற்னொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்தார்

வரும் ஜனவரி மாத தொடக்கத்தில் கோவிட் தொற்றுக்கான தடுப்பூசி தயாராகிவிடும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார்

பயனியர் பேருந்துகளில் தீ விபத்து ஏற்படுவதை தடுப்பதற்கான வடிவமைக்கப்பட்டுள்ள நவீன தானியங்கி கருவியை பாதுகாப்பத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கும் சாலை போக்குவரத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரியும் இன்று பார்வையிட்டனர் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ள இந்த கருவியின் செயல்பாடு குறித்து புதுதில்லியில் உள்ள அந்த அமைப்பின் அலுவலகத்தில் அமைச்சர்களுக்கு விளக்கப்பட்டது

இந்த கருவியை உருவாக்கிய விஞ்ஞாளிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சரும் சாலை போக்குவரத்துறை அமைச்சரும் பாராட்டு தெரிவித்தனர் ஜம்மு மற்றும் கஷ்மீர் யூளியன் பிரதேச பகுதிகளில் பாதுகாப்புப் படையினர் இன்று மேற்னெண்ட தீவிர தேடுதல் வேட்டையில் பெருமளவிலான வெடிப்பொருட்களும் ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன

லஷ்கர் இ தொய்பா அமைப்பை சேர்ந்த பயங்கரவாதிகள் கஷ்மீர் பள்ளதாக்குப் பகுதியில் இந்த ஆயுதங்களையும் வெடிப்பொருட்களையும் பதுக்கி வைத்திருந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரியவருவதாக மூத்த காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ரமேஷ்குமார் அங்கரல் தெரிவித்தார் இத்தொடர்பாக முதற்கட்ட தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து புலனாய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாகவும் காவல் துறையினர் தெரிவித்தனர்

மக்களுக்காக அவர் ஆற்றிய அரும் பணிகளையும் தம் பணி மீது அவர் கொண்டிருந்த ஆர்வத்தையும் தாம் போற்றுவதாக பிரதமர் தமது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்

அனைத்து மாநில மற்றும் யூளியன் பிரதேச அரசுகள் உள்ளாட்சி அமைப்புகளின் தலைவர்கள் முந்தைய நிதிக்குழுக்களின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஆணையத்திற்னன ஆலோசனை குழு மற்றும் உயர் சிறப்பு கல்வி நிறுவளங்கள் பள்ளாட்டு நிறுவளங்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடமும் நடத்தப்பட்ட விரிவாள ஆலோசனைகளுக்குப் பிறகு நிதிக்குழு தனது அறிக்கையை இறுதி செய்துள்ளது இந்த அறிக்கையின் நகல் பிரதமர் திரு நரேந்திர மோடியிடமும் வழங்கப்பட உள்ளது அதன்பின்னர் இந்த அறிக்கை மற்றும் அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை விவரங்களை மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வார் தமிழகத்தில் பள்ளிக்கூடங்களை திறப்பது தொடர்பாள கருத்து கேட்புக் கூட்டம் மாநிலம் முழுவதும் இன்று நடைபெற்றது அந்தந்த பள்ளிக் கூடங்களில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பெற்றோர்கள் பங்கேற்று கருத்துகளை தெரிவித்தனர் தீபாவளி பண்டிகைக்கு பிறகு கோவிட் தொற்று பரவல் அதிகரிக்கக்கூடும் என்று தகவல் வெளியாகும் நிலையில் நிலைமைக்கு ஏற்ப பள்ளிகளை திறக்கலாம் என பெற்றோர்கள் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கோவிட் தடுப்பு வழிமுறைகளை முறையாக பின்பற்றாத திரையரங்குகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ கூறியுள்ளார் துத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் கோவிட் ஊரடங்கு காரணமாக மூடப்பட்ட திரையரங்குகள் நாளை திறக்கப்பட உள்ளதை சுட்டிக்காட்டினார் மேலும் திரையரங்குகளில் பொது மக்களை அனுமதிப்பதற்கு முன்பாக கடைப்பிடிக்க வேண்டிய வழிகாட்டி நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நாளை நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் மும்பை அனி தில்லி அணியை இப்போட்டி அபுதாபியில் இரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது